எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

இப்பிரச்சினைதொடர்பானவழக்கின் முறையீட்டுமனுக்களைவிசாரித்ததலைமைநீதிபதிதிரு

ராமா்கோவில் கட்டுவதற்கெனமத்தியஅரசுஅறக்கட்டளைஒன்றைஏற்படுத்தி கோவிலைகட்டுமாறும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இவ்வழக்கில் சா்ச்சைக்குரிய இடத்தை மூன்றாகபிரித்துக் கொடுக்கவேண்டும் என்றுஅலகாபாத் உயர்நீதிமன்றம் வழங்கியதீர்ப்பு தவறானதுஎன்றும் அரசியல் சாசனஅமர்வு தீர்ப்பளித்துள்ளது அயோத்திவழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்ததீர்ப்பு ஒருவரலாற்றுமுக்கியத்துவம் வாய்ந்ததுஎன்றும் இது பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்படவேண்டியதுஎன்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் இன்றுமாலைநாட்டுமக்களுக்குஉரையாற்றியபிரதமா் உச்சநீதிமன்றதீர்ப்பு மூலம் புதியஅத்தியாயம் படைக்கப்பட்டுள்ள துஎன்றார் காரணமாகநீதித்துறைமீதானமக்களின் நம்பிக்கைவலுப்பெற்றுள்ளதாகவும் இந்ததீா்ப்பு உலகிலேயேநீதியைநிலைநிறுத்தும் நாடாக இந்தியாதிகழ்கிறதுஎன்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களாட்சிவலிமையாகதொடர்கிறதுஎன்பதை இந்தியாபிரதிபலித்துள்ளாககூறியபிரதமர் உச்சநீதிமன்றம் இந்தியாவின் வலிமையான அமைப்பு என்பதுநிருபணமாகியுள்ளதாகவும் தெரிவித்தாா் வேற்றுமையில் ஒற்றுமைக்கு இந்தநாள் சிறந்தஉதாரணம் என்றும் அவர் கூறினார் புதிய இந்தியாவைஉருவாக்குவதற்கு இந்ததீர்ப்பு வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

உச்சநீதிமன்றதீர்ப்பு வரலாற்றுசிறப்புமிக்கதுஎன்றுபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் வரவாற்றுமுக்கியத்துவம் வாய்ந்த இந்ததீர்ப்பு நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் மேலும் வலுப்படுத்தியிருப்பதாகமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் இந்ததீர்ப்பினைஅனைவரும் ஏற்றுக்கொண்டுஅமைதியையும் நல்லிணக்கத்தையும் பராமரிக்கவேண்டும் என்றுகாங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்திகேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியர்களிடையேசகோதரத்துவம் நம்பிக்கைமற்றும் அன்பைபோற்றிபாதுகாக்கவேண்டியதருணம் இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

அனைத்துதரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகேட்டுக்கொண்டுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினைஅனைத்துதரப்பினரும் சமமானசிந்தனையுடனும் மதநல்லிணக்கத்துடனுமுன்னெடுத்துசெல்வார்கள் என்றுநம்புவதாகதிமுகதலைவர் திரு

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் இந்ததீர்ப்பினைவெற்றிதோல்வியாககருதாமல் அனைவரும் மதிக்கவேண்டும் என்று இந்தியகம்யூனிஸ்ட் கட்சிகூறியுள்ளது

மதிமுக பா ம க உள்ளிட்டபல்வேறுகட்சிகளும் உச்சநீதிமன்றதீர்ப்பைமதித்துசெயல்படுவோம் என்றுதெரிவித்துள்ளன சீக்கியமதத்தலைவர் குருநானக் தேவ் ன் நினைவிடம் அமைந்துள்ளபாகிஸ்தானின் கா்தாா்பூர் செல்வதற்கானவழித்தடத்தைபிரதமா் திரு நரேந்திரமோடி இன்றுதொடங்கிவைத்தாா்

பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ளதேராபாபாநானக்கில் இருந்துசெல்லும் வகையில் நான்கு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்குகா்தாா்பூர் வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்தநிகழ்ச்சியில் பேசியபிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தியாவிற்குமட்டுமின்றிஒட்டுமொத்தஉலகிற்கும் உத்வேகம் அளிக்கக் கூடியவர் குருநானக் தேவ் என்றார்

முன்னதாக குருநானக்கின் நினைவு அஞ்சல் தலைமற்றும் நாணயத்தையும் பிரதமா் வெளியிட்டாா்

காவிரி குண்டாறு இணைப்புத்திட்டத்திற்குஅடுத்தஆண்டு ஜுலைமாதம் அடிக்கல் நாட்டப்படும் என்றுமுதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் சேலம் மாவட்டம் கொங்கணாபுரத்தில் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டத்தின்கீழ் நலத்திட்டஉதவிகளைவழங்கி புதியதிட்டங்களுக்குஅடிக்கல் நாட்டிபேசியஅவர் கரூர் அருகேகாவிரியில் இருந்து குண்டாறுவரை இந்ததிட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் இத்திட்டம் பல்வேறுகட்டஙகளாகநிறைவேற்றப்படும் என்றும்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் தஞ்சைஅரசுமருத்துவக்கல்லூரிமருத்துவமனையில் பல்வேறுநவீனசிகிச்சைபிரிவுகளைதொடங்கிவைத்துஅவர் பேசினார் மதுரையில் உள்ளவண்டியூர் மாரியம்மன் தெப்பக் குளத்திற்குவைகைஆற்றில் இருந்துநிரந்தரமாகதண்ணீர் கொண்டுசெல்லும் பணிகளைகூட்டுறவுத்துறைஅமைச்சர் திரு செல்லூர் ராஜூ இன்றுதொடங்கிவைத்தார்

தமிழகத்தில் அரசியல் வெற்றிடம் ஏதும் இல்லைஎன்றும் கேள்விஒன்றிற்குஅவர் பதிலளித்தார்

ஆறு லட்சம் ரூபாய் வரைசெலவாகக்கூடிய இந்தசிகிச்சையை முதலமைச்சரின் விரிவானமருத்துவக் காப்பீட்டுத் திட்டத்தின்கீழ் கட்டணமின்றிசெய்யப்பட்டு தற்போதுஅவர் நலமுடன் உள்ளதாகமருத்துவமனையின் இரத்தநாள அறுவைசிகிச்சைபிரிவு தலைவர் திரு

ப்ரீதரன் தெரிவித்துள்ளார்

ஃபுசுவில் நடைபெற்றுவரும் சீனஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதிஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷிய இணையிடம் தோல்வியடைந்தது